இனி விரிவான செய்திகள் மேகதாதுவில் அணைக்கட்டக் கூடாது என்பதே பிஜேபியின் நிலைப்பாடு என்று அக்கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரும் மத்திய இணையமைச்சருமான திரு பொன் ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார் ஈரோடு அருகே செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இதனைத் தெரிவித்தார் தமிழக விவசாயிகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் இந்த திட்டத்தை கர்நாடக அரசு கைவிட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார் கஜ புயலினால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பிரதமர் திரு நரேந்திர மோடி பார்வையிடுவார் என்றும் திரு பொன் ராதாகிருஷ்ணன் நம்பிக்கை தெரிவித்தார் மேகதாது பிரச்சினையில் தமிழகத்திற்கு சாதகமான நிலைப்பாட்டினை மத்திய அரசு மேற்கொள்ளும் என்று செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சர் திரு கடம்பூர் ராஜு கூறியுள்ளார் கன்னியாகுமரி மாவட்டம் இறச்சகுளத்தில் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார் கஜ புயல் பாதிப்புக்கு உரிய நிதிஉதவியை மத்திய அரசு வழங்கும் என்றும் அமைச்சர் நம்பிக்கைத் தெரிவித்தார் மேகதாது அணைக் கட்டுவதற்கு தமிழகம் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று கர்நாடக மாநில நீர்பாசனத் துறை அமைச்சர் திரு சிவக்குமார் கேட்டுக் கொண்டுள்ளார் சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் யாருக்கும் பாதிப்பு இல்லாமல் இந்த திட்டத்தை நிறைவேற்ற கர்நாடக அரசு விரும்புவதாக தெரிவித்தார் உச்சநீதிமன்றத்தின் இறுதி தீர்ப்பினை மீறி எந்தவொரு பணியையும் கர்நாடக அரசு மேற்கொள்ளாது என்றும் திரு சிவக்குமார் கூறினார் கல்வித் துறையின் வளர்ச்சிக்கு தமிழக அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக மின்துறை அமைச்சர் திரு தங்கமணி கூறியுள்ளார் நாமக்கல் மாவட்டத்தில் பல்வேறு அரசு நிகழ்ச்சிகளில் பங்கேற்று அவர் பேசினார்

மாநில அரசின் திட்டங்களை மாணவர்கள் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக் கொண்டார் பொதுமக்களின் அடிப்படைத் தேவைகளை தமிழக அரசு உடனுக்குடன் பூர்த்தி செய்து வருவதாக விளையாட்டுத் துறை அமைச்சர் திரு பாலகிருஷ்ணரெட்டி கூறியுள்ளார்

மாணவர் மகளிர் விவசாயிகள் என அனைத்துத் தரப்பினரும் பயன்பெறும் வகையில் தமிழக அரசு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக அமைச்சர் குறிப்பிட்டார் ஐக்கிய முற்போக்கு கூட்டணித் தலைவர் திருமதி சோனியாகாந்தியின் பிறந்த தினத்தையொட்டி பிரதமர் திரு நரேந்திரமோடி உட்பட தலைவர்கள் பலர் அவருக்கு வாழ்த்துத் தெரிவித்துள்ளனர் திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் இன்று புதுதில்லியில் திருமதி சோனியாகாந்தியை சந்தித்து வாழ்த்துத் தெரிவித்தார் இந்த சந்திப்பின் போது மேகதாது அணைப் பிரச்சினைக் குறித்தும் திரு ஸ்டாலின் விவாதித்ததாக திமுகவின் செய்திக் குறிப்பு தெரிவிக்கிறது அடுத்த ஆண்டு ஹஜ் புனித பயணத்தின் போது அதிக எண்ணிக்கையில் ஆண் துணை இல்லாமல் மகளிர் அனுமதிக்கப்படுவார்கள் என்று மத்திய சிறுபான்மையினர் நலத் துறை அமைச்சர் திரு முக்தார் அப்பாஸ் நக்வி கூறியுள்ளார் ஹஜ் புனிதப் பயணம் தொடர்புடைய பல்வேறு அமைப்புகளின் பிரதிநிதிகளோடு இன்று ஆலோசனை மேற்கொண்டு அவர் பேசினார்

ஆண் துணையில்லாமல் ஹஜ் பயணம் மேற்கொள்வதற்கு விதிக்கப்பட்ட தடையை கடந்த ஆண்டு மத்திய அரசு விலக்கியதை அவர் சுட்டிக்காட்டினார்

விளையாட்டுத் துறையில் சாதனை படைத்து வரும் இளைஞர்களின் திறனை கண்டறிய தனியார் துறையினரும் ஈடுபடுத்தப்படுவார்கள் என்று மத்திய விளையாட்டுத் துறை அமைச்சர் திரு ராஜ்யவர்தன் சிங் ரத்தோர் கூறியுள்ளார் இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் விளையாட்டுத் துறையில் திறன் பெற்ற இளைஞர்களுக்கு மத்திய அரசு உதவித் தொகை வழங்குவதாகவும் கூறினார்

நாடாளுமன்றத்தின் குளிர்காலக் கூட்டத் தொடர் சுமுகமாக நடைபெறுவதை உறுதி செய்வது குறித்து விவாதிப்பதற்காக மத்திய அரசு அழைப்பு விடுத்துள்ள அனைத்துக் கட்சிக் கூட்டம் நாளை புதுதில்லியில் நடைபெறவுள்ளது மாநிலங்களவைத் தலைவர் திரு வெங்கய்யா நாயுடுவும் நாளை அனைத்துக் கட்சிக் கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளார் மக்களவைத் தலைவர் திருமதி சுமித்ரா மகாஜன் அழைப்பு விடுத்துள்ள அனைத்துக் கட்சிக் கூட்டம் நாளை மறுநாள் நடைபெறவுள்ளது

குளிர்காலக் கூட்டத் தொடரில் மேற்கொள்ள வேண்டிய அனுகுமுறை குறித்து எதிர்க்கட்சித் தலைவர்களும் நாளை புதுதில்லியில் கூடி ஆலோசனை நடத்தவுள்ளனர் நாடாளுமன்றத்தின் குளிர்காலக் கூட்டத் தொடர் ஆக்கப்பூர்வமாக அமைய அனைத்துக் கட்சியினரும் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் திரு விஜய் கோயல் கேட்டுக் கொண்டுள்ளார் பிடிஐ க்கு அளித்த பேட்டியில் இதனைத் தெரிவித்துள்ள அவர் இந்தக் கூட்டத் தொடரில் எந்தவொரு பிரச்சினை குறித்தும் விவாதிக்க மத்திய அரசு தயாராக இருப்பதாக கூறினார் தமிழக காவல்துறை தலைவர் திரு ராஜேந்திரன் இன்று சேலத்தில் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார் நக்ஸலைட் ஊடுருவலை தடுக்க மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கைகள் குறித்து பல்வேறு பிரச்சினைகள் குறித்து இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் நிலுவையில் உள்ள குற்ற வழக்குகளை விரைந்து முடிக்குமாறு அதிகாரிகளுக்கு அவர் அறிவுறுத்தினார்

மத்திய அரசின் மின்திட்டங்கள் விருதுநகர் மாவட்டத்தில் முனைப்புடன் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன தொலைதூரப் பகுதிகளுக்கும் மின் இணைப்பு கிடைத்துள்ளதாக இதன்காரணமாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

மருத்துவர் பணியாளர் தேர்வாணையத்தின் மூலம் உதவி மருத்துவர் பணியிடங்களுக்காக இன்று சென்னையில் ஐந்து மையங்களில் நடைபெற்ற தேர்வில் ஒன்பதாயிரத்திற்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர் நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டையில் விமானப்படைக்கான ஆள்சேர்ப்பு முகாம் இன்று தொடங்கியது

புவனேஸ்வரில் சற்றுமுன் முடிவடைந்த இப்போட்டியில் ஜெர்மனி நான்குக்கு மூன்று என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது இரவு ஏழு மணிக்கு தொடங்கவுள்ள மற்றொரு போட்டியில் நெதர்லாந்து எதிர்கொள்கிறது

ஐ எஸ் எல் கால்பந்துப் போட்டியில் மும்பை அணி இன்று பெங்களுர் அணியை எதிர்கொள்கிறது ப்ரோ கபடி லீக் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டங்களில் தமிழக அணி ஜெய்ப்பூர் அணியையும் தெலுங்கு அணி ஹரியானா அணியையும் எதிர்கொள்கின்றன